மீதுதாக்குதல் நடத்தியமுக்கியகுற்றவாளிநிஷாா் அகமதுதந்த்ரே ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இந்தியாவுக்குதினுப்பிஅனுப்பப்பட்டுள்ளார்

அப்தல் அஸீஷ் தமதுபதவியைராஜிநாமாசெய்துள்ளார்

மோதுகின்றன

கட்சிபிரதிநிதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையா்கள் தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்துஆலோசனைநடத்திவருகின்றனர் இன்றுபிற்பகல் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டத் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறைஅதிகாரிகள் பங்கேற்கின்றனர் வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தபகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவைகுறித்துதேர்தல் ஆணைய அதிகாரிகள் விரிவான ஆலோசனைநடத்துகின்றனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அம்மாநிலதலைமைதேர்தல் அதிகாரிதிருசைலேந்திரகுமார் ஆலோசனைநடத்தினார் கஷ்மீர் ஜம்முமற்றும் லடாக் பகுதிகளைச் சேர்ந்தஆணையர்களும் உயரதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர் இரண்டுகட்டங்களாகநடைபெறவுள்ளவாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் சட்டம் அங்கு ஒழுங்கு நிலைமைகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகஆலோசனைநடத்தப்பட்டது

அருணாச்சவபிரதேசத்தின் பஷிகட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டங்களைசெயல்படுத்துவதற்குஉறுதுணையாக இருந்தமக்களுக்குநன்றிதெரிவித்துக் கொண்டாா் அம்மாநிலமக்களைபாதுகாப்பதுகுமதுகடமைஎன்றும் அவர் கூறினார் வடகிழக்குமாநிலங்களையும் அருணாச்சலபிரதேசத்தையும் கிழக்குஆசியாவின் நுழைவாயிலாகமாற்றுவதற்குபிஜேபிவிரும்புவதாகஅவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்குதாம் ஒருபோதும் துரோகம் இழைக்கவில்லைஎன்றும் இந்தியாவில் உள்கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்தி நிலத்தடி ஆதாரங்களைபயனுள்ளவகையில் பயன்படுத்தவும் தமதுஅரசுவிரும்புவதாகபிரதமர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சிதமத்தேர்தல் அறிக்கையில் மாய்மாலம் காட்டியிருப்பதாகவும் உண்மைக்குப் புறம்பானவாக்குறுதிகளைஅளித்திருப்பதாகவும் பிரதமா் குற்றம்சாட்டினாா் பஞ்சாப் மாநிலத்தில் ஐந்துமக்களவைத் தொகுதிகளுக்கும் சண்டிகர் மக்களவைத் தொகுதிக்குமான ஆறு வேட்பாளர்கள் கொண்டபட்டியலைகாங்கிரஸ் கட்சிநேற்றவெளியிட்டுள்ளது இதில் நான்குவேட்பாளா்களுக்குமீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னா்ளமத்தியஅமைச்சா் திருபவன்குமாா் பன்சால் சண்டிகரிலிருந்துபோட்டியிடுகிறாா்

துணைத் தேர்தல் ஆணையர் திருஉமேஷ் சின்ஹா இதனைத் தெரிவித்தார்

சென்ட்ரல் பாஃய் ஆப் இந்தியா ஆந்திரா வங்கி கார்ப்பரேஷன் வங்கிஆகியவற்றில் பணமோசுடிசெய்ததாக பெஸ்ட் அன்ட் கிராம்டன் எஞ்ஜினியரிங் நிறுவனம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீதுசிபிஐகுற்றவழக்குபதிவு செய்துள்ளதன் பேரில் இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளதாகஅமலாக்க இயக்குநரகம் கூறியுள்ளது

கட்டுமானப் பணிகளைமேற்கொள்ளும் ஒப்பந்தங்கள் அரசுப் பணிகளில் உயர்நிலைநியமனங்கள் தேவையற்றகாலதாமதம் போன்றவைகுறித்தஉண்மைகண்டறியும் குழு மேற்கொள்ளும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசியபாதுகாப்பு முகமை இந்தவழக்கில் விசாரணைமேற்கொண்டுவரும் நிலையில் நிஷார் தந்த்ரேயை ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகைதுசெய்துள்ளது தேசியபாதுகாப்பு முகமைஅதிகாரிகள் நிஷாரை தங்களதுகாவலில் வைத்துவிசாரணைமேற்கொண்டுவருகின்றனர் பாகிஸ்தானில் உள்ளசிறைச்சாலைகளில் நிர்ணயிக்கப்பட்டதண்டனைக் காலம் முடிந்தபின்னரும் பல இந்தியர்கள் விடுவிக்கப்படாமல் உள்ளதாக இந்தியாகவலைதெரிவித்துள்ளது இது தொடர்பாகபாகிஸ்தான் துதரகம் உடனடிநடவடிக்கைமேற்கொள்ளுமாறுவெளியுறவுத்துறையின் ஆதாரப்பூர்வவட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியர்களும் மரணதண்டனைவிதிக்கப்பட்டகுவ்பூஷன் ஜாதவ் மற்றும் நான்குபேரும் பத்து பாகிஸ்தான் சிறைகளில் உள்ளனர் இதில் குல்பூஷன் ஜாதவ் மற்றும் நான்குபேருடன் இந்திய தொடர்பு துதரகஅதிகாரிகள் கொள்வதற்கு இந்தியாமீண்டும் கோரிக்கைஅனுப்பியுள்ளது

அழித்துவிடும் திறன் கொண்டதாகும்

அமெரிக்கா இந்தியா இடையேயானபாதுகாப்பு உறவுகளைவலுப்படுத்தும் நோக்கில் இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளது அல்ஜீரியாவில் அரசுக்குஎதிரானபோராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளநிலையில் அந்நாட்டுஅதிடர் திருஅப்தல் அஸீஷ் போட் ப்ளிக்காதமதுபதவியைராஜிநாமாசெய்துள்ளார்

பெண் பத்திரிகையாளர் கௌரி வங்கேஷ் கொலைசம்பவம் தொடர்பாகஆர் எஸ் எஸ் மீதுஅவதூறு பரப்பியதாககாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திமற்றும் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திருசீதாராம் யச்சூரிஆகியோர் மீதமும்பநீதிமன்றத்தில் அவதூறு வழக்குபதிவு செய்யப்பட்டுள்ளது

மும்பைநீதிமன்றநீதிபதிதிரு ஜே எஸ் பாட்டியா இந்தஉத்தரவைபிறப்பித்துள்ளார்

அடுத்தவாரம் பிரான்ஸில் நடைபெறவுள்ள ஜி ஏழு நாடுகளின் அமைச்சள்கள் கூட்டத்தில் தாம் கலந்துகொள்ளப்போவதில்லைஎன்றுஅமெரிக்கவெளியுறவுத்துறைஅமைச்சர் மைக் பாம்பியோதெரிவித்துள்ளார் அவருக்குப் பதில் துணைஅமைச்ச் திரு ஜான் கலீவன் இக்கூட்டத்தில் கலந்துகொள்வார் என்றுவெள்ளைமாளிகைநேற்றுஅறிவத்தது கிரிக்கெட் போட்டியில் ஐபிஎல் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் சென்னைஅணி மும்பைஅணியைஎதிர்கொள்கிறது